சதவீதமாகவும் நிறுவன வரி குறைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இந்த முடிவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்திய தலைவர்களை பாகிஸ்தான் எப்போதும் குறைத்து மதிப்பிடுவதாக விமானப்படை தலைமை தளபதி திரு பி எஸ் தனோவா கூறியுள்ளார்

பயங்கரவாதத்தை ஒடுக்க உலகளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியம் என்று இந்தியாவும் மங்கோலியாவும் தெரிவித்துள்ளன

இந்தியாவின் அமித் பங்கல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும் முதலீடுகளை ஈர்க்கவும் இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டாா் நிறுவனங்கள் சமூகப் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக வரி சீரமைப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்தத் திட்டத்தின்கீழ் இரண்டு சதவீத நிதியை செலவிடவாம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வரிச் சலுகை குறித்த மத்திய அரசின் முடிவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் தொடர்பாக வெளியிட்டுள்ள பதிவில் வளர்ச்சியை இத அதிகரிக்கவும் வெளிநாடுகளில் இருந்து முதலீட்டை ஈர்க்கவும் இந்த நடவடிக்கை உதவும் என்று தெரிவித்துள்ளார்

தொழில் தொடங்க சிறந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கும் அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் கடந்த சில வாரங்களாக மத்திய அரசு வெளியிடும் அறிவிப்புகள் உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நாட்டின் வளம் அதிகரித்து ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வரிக்குறைப்பு முதலீடுகளை ஊக்குவிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார் இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாறவேண்டும் என்ற நோக்கில் அரசு இந்த நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் நிறுவனங்களுக்கான வரிச்சலுகை தொடர்பான அறிவிப்பு நாட்டின் கார்ப்பரேட் வளர்ச்சிக்கு அவசியமான ஒன்று என மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியுஸ் கோயல் கூறியுள்ளார் மும்பையில் இந்திய அமெரிக்க வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் அமெரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகள் எதிலுமே இல்லாத அளவு தற்போது அதிக சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

இந்த கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பும் பங்கேற்கிறார்

தென்கொரிய அதிபர் சிங்கப்பூர் நியூசிலாந்து பங்களாதேஷ் ஜமைக்கா நாடுகளின் பிரதமர்கள் மற்றும் ஐநா தலைமைச் செயலாளர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் பிரதமரின் தூய்மை இந்தியா இயக்கத்தின் சிறப்பான செயல்பாட்டுக்காக அவருக்கு பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை விருது வழங்கி கௌரவிக்கவுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய நாடுகள் சபைக்கு பயணம் மேற்கொள்ளும்போது

ஐ நா தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சூரியசக்தி தகடுகளுக்கு இந்தியா பத்து லட்சம் டாலர் நன்கொடை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது

இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா அமெரிக்காவின் மிக முக்கிய நட்பு நாடு என்று தெரிவித்துள்ளார் பாலாக்கோட் தாக்குதல் உள்ளிட்ட இந்தியாவின் அனைத்து நடவடிக்கைகளையும் பாகிஸ்தான் தொடர்ந்து குறைத்து மதிப்பிட்டு வருவதாக விமானப்படை தலைமை தளபதி திரு பி எஸ் தனோவா கூறியுள்ளார் இம்மாத இறுதியில் ஓய்வு பெறவுள்ள அவர் மும்பையில் நடைபெற்ற கருத்தரங்கில் இன்று கலந்து கொண்டு பேசினார் இந்தியாவின் நடவடிக்கைகளை மட்டும் அல்லாமல் தேசிய தலைவர்களையும் பாகிஸ்தான் குறைத்து மதிப்பிடுவதாக அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானின் நடவடிக்கைகளுக்கு இந்தியா கொடுக்கும் பதிலடிகளை அந்நாடு எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கூறினார் புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் பாலாக்கோட் தாக்குதல் நடத்தப்பட்டு தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் இந்தியாவில் உள்ள வலுவான அரசியல் தலைமையே இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்று குறிப்பிட்டார் மின்னனு சிகரெட்டுகளுக்கு தடை விதிக்கும் மத்திய அரசின் அவசர சுட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் மின்னனு சிகரெட்டுகளின் உற்பத்தி இறக்குமதி விநியோகம் மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்கும் அவசர சுட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது மக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசு தெரிவித்தது இது குறித்து தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் நுரை ஈரல் சிகிச்சை பிரிவை சேர்ந்த டாக்டர் கரண் மதன் அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் மின்னணு சிகரெட்டுகள் பாதுகாப்பானவை அல்ல என்றும் புகையிலைக்கு அது மாற்று இல்லை என்றும் தெரிவித்தார் மங்கோலிய தலைநகர் உலான்பாட்டரில் அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை பிரதமர் திரு நரேந்திரமோடியும் மங்கோலிய அதிபர் திரு கவ்ட்மாங்ளின் பட்டுல்காவும் காணொலி காட்சி மூலம் கூட்டாக இன்று திறந்து வைத்தனர் முன்னதாக ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக நேற்று இந்தியா வந்த மங்கோலிய அதிபர் திரு கல்ட்மாங்ளின் பட்டுல்காவுக்கு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மங்கோலிய அதிபரை வரவேற்றார் அங்கு நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக் கொண்டார் மங்கோலிய அதிபர் தில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் பின்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடியை அவரது இல்லத்தில் மங்கோலிய அதிபர் சந்தித்தார் புதுபிக்கத்தக்க எரிசக்தி சூரிய மின்சக்தி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மங்கோலியா மேலும் அதிகரிக்குமாறு குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியா வந்துள்ள மங்கோலிய அதிபர் திரு கல்ட்மாங்ளின் பட்டுல்கா புதுதில்லியில் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடுவை இன்று சந்தித்து பேசினார் மங்கோலிய அதிபருடன் உயர்மட்டக் குழு நிலையிலான பேச்சுவார்த்தையிலும் குடியரசுத் துணைத் தலைவர் பங்கேற்றார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் மங்கோலியா இணைந்துள்ளது இந்த துறையில் இருநாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிக்க உதவும் என்று திரு வெங்கைப்யா நாயுடு குறிப்பிட்டார் தீவிரவாதத்திற்கு கண்டனம் தெரிவித்த இரு தலைவர்களும் பயங்கரவாதத்தை ஒடுக்க உலக அளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என்று வலியுறுத்தினர் உள்கட்டமைப்பு எண்ணெய் சுத்திகரிப்பு ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது ஆலோசனை நடத்தப்பட்டது ஐநா சபையில் காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு ஐநாவுக்கான இந்திய தூதர் திரு சையத் அக்பருதீன் கண்டனம் தெரிவித்துள்ளார் நியுயார்க்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் தொடரந்து ஊக்குவிப்பதாகவும் அதை அந்நாடு நிறுத்திக்கொள்ளவேண்டும் என்றும் கூறினார் மேலும் வெறுப்புணர்வை துண்டும் விதமாக பாகிஸ்தானின் கருத்துக்கள் அமைந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் உத்திரபிரதேசத்தில் பாலியல் வழக்கு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் சுவாமி சின்மயானந்தாவை சிறப்பு புலனாய்வுக் குழு இன்று காலை கைது செய்தது ஷாஜகான்பூர் மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்ட சின்மயானந்த் பின்னர் உள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்

ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

இதன் மூலம் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார்